ராஜஸ்தான் முதலமைச்சராக திரு அசோக் கெலாட் இன்று பதிவயேற்றார்

வார்த்தை இன்று புதுதில்லியில் நடக்க உள்ளது

வங்கக்கடலில் உருவான பெய்ட்டி புயல் ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா அருகே இன்று பிற்பகலில் கரையைக கடக்கிறது

மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் விரோதத்தை தூண்டி விட்டதாகவும் இதற்கு சதி செய்ததாகவும் அவர் மீது நீதிமன்றம் குற்றம் சாட்டியது இந்த கலவரம் தொடர்பான குற்றசாட்டை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் திரு சஜன் குமாரை அதிலிருந்து விடுவித்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்யப்பட்டிருந்தது

காங்கிரஸ் தலைவர் திரு சஜன் குமாருக்கு தில்லி உயர்நீதிமன்றம் தண்டனை விதித்தது குறித்து கருத்து தெரிவித்த அவர் குற்றவாளிகள் அளைவரும் தண்டிக்கப்பட்டே தீரவேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கூறினார் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக திரு அசோக் கெலாட்டும் துணை முதலமைச்சராக திரு சச்சின் பைலட்டும் இன்று காலை பதவியேற்றார்கள் ஜெய்ப்பூர் ஆல்பட் நினைவு அருங்காட்சியகத்தில் ஆளுநர் திரு கல்யாண்சிங் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தாா்

பதவியேற்ப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள்

திரு கமல்நாத் மட்டுமே இன்று பதவியேற்பார் என்றும் கட்சி தலைமையுடன் கலந்து ஆலோசித்தபின் அவரது அமைச்சரவை பின்னா் விரிவுபடுத்தப்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திரு கமல்நாத் சிந்துவாரா தொகுதியிலிருந்து ஒன்பது முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தோதலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற பிறகு பலநாட்கள் ஆலோசனைக்குப் பின் திரு கமல்நாத் சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது பதவியேற்பு நிகழ்ச்சியில் சில மாநில முதலமைச்சர்கள் காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் மற்றும் இதர கட்சிகளின் நிர்வாகிகளும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்க்களும் பங்கேற்க உள்ளார்கள்

மாநில தலைநகர் ராய்ப்பூரில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் முன்னதாக நேற்று ராய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் சுட்டமன்றக் கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு பூபேஷ் பாகல் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்தல் முடிந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நீண்ட ஆலோசனை நடத்திய பின் காங்கிரஸ் கட்சியின் மேலிடப் பார்வையாளர் திரு மல்லிகார்ஜூன கார்கே திரு பூபேஷ் பாதலின் பெயரை அறிவித்தார் மாநில தலைநகரில் அறிவியல் மைதானத்தில் நடைபெறும் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் திரு பூபேஷ் பாகல் சத்தீஸ்கில் மூன்றாவது முதலமைச்சர் ஆவார் அவர் மட்டுமே இன்று பதவியேற்கிறார் அவரது அமைச்சரவை பின்னர் பதவியேற்க்கும் காங்கிரஸ் கட்சி நீதித்துறையையும் ஜனநாயக அமைப்புகளையும் வலுவிழக்கச் செய்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டியுள்ளார்

பிரயாக்ராஜில் பாம்ருலி விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் அவர் திறந்து வைத்தார் ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களையும் ரேபரேலியில் அவர் தொடங்கி வைத்தார்

புதுதில்லியில் நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த மகளிருக்கு அதிகாரமளித்தல் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் மகளிருக்கான வாய்ப்புகள் ஊதியம் உள்ளிட்டவற்றில் பாகுபாடு காட்டப்படுவதற்கு முடிவுகட்டவேண்டும் என்று கூறினார் இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது ஷோலை பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இன்று பேச்சு நடத்த உள்ளார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்தப் பேச்சுக்களில் இடம் பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிவரும் இந்தியா அந்நாட்டில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களை நிறுவியுள்ளது

எதிர்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்ற மக்களவை நண்பகல் வரை ஒத்தி வைக்கப்பட்டது இன்று காலை அவை கூடியதும் காங்கிரஸ் உறுப்பளர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து ரஃபேல் விமான பேரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று கோஷம் எழுப்பினார்கள் இடதுசாரி ராஷ்டிரிய ஐனதாதள் மற்றும் சில கட்சிகளின் உறுப்பினர்களும் ஒரே சமயத்தில் எழுந்து நின்று ஆதரவு தெரிவித்தார்கள் நாட்டுக்கு தவறான தகவலை அளித்ததற்காக காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர் திரு ராகுல் காந்தியும் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று பிஜேபி உறுப்பினர்கள் கோஷமிட்டார்கள் காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அஇஅதிமுக உறுப்பினர்களும் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சுட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு நிதியுதவி அளிக்க வேண்டுமென்று தெலுங்கு தேச உறுப்பினர்களும் ஒரே சமயத்தில் கோஷம் எழுப்பினார்கள்

மாநிலங்களை கூட்டமும் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது இன்று காலை அவை கூடியதும் அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் எழுந்து காவிரி பிரச்சனை குறித்து கோஷம் எழுப்பியதால் ஏற்பட்ட அமளியை அடுத்து கூட்டத்தை அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாள் முழுமைக்கும் ஒத்தி வைத்தாா் இந்த அமளிக்கு இடையே காங்கிரஸ் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் ரஃபேல் விமான பேர விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு மத்திய அரசு தவறான தகவலை கொடுத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருப்பதால் இது பற்றி பேச வாய்ப்பில்லை என்று அவைத் தலைவர் அனுமதி மறுத்தார் ரஃபேல் விமானப் பேரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகளில் மாநிலங்களவை கூட்டம் மீண்டும மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டது இது நான்காவது நாளாகும் வங்கக்கடலில் உருவான பெய்ட்டி புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா அருகே இன்று கரையைக் கடக்கக் கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற இறுதிப்போட்டியில் பெல்ஜியம் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் கோல் ஏதும் அடிக்காததை அடுத்து பெனால்டி அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் பெல்ஜியம் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது நெதர்லாந்துக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது